பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பிலுள்ள ஜம்மு காஷ்மீர் மற்றும் கில்கிட் பகுதிகளை நாடாளுமன்ற தொகுதிகளாக அறிவிக்குமாறு அறிவுறுத்தக்கோரும் பொதுநல மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது

சரக்கு மற்றும் சேவை வரி கணக்குகளை தாக்கல் செய்வதற்கான புதிய நடைமுறை சோதளை அடிப்படையில் இன்று முதல் அறிமுகம் செய்யப்படுகிறது மின்னணு பணபரிவர்த்தளை நடைமுறைகளான ஆர்டிஜிஎஸ் மற்றும் நெஃப்ட் முறைகளுக்கான கட்டணங்களை இந்திய ரிசர்வ் வங்கி ரத்து செய்துள்ளது

காயமடைந்த அனைவரும் ஜம்மு அரசு மருத்துவக்கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார்கள்

பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பிலுள்ள ஜம்மு காஷ்மீர் பகுதியையும் கில்கிட் பகுதியையும் தனித்தனி நாடாளுமன்ற தொகுதிகளாக அறிவிக்குமாறு அறிவுறத்தக்கோரும் பொது நல மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது

இந்த மனு சுட்டப்பூர்வமாக ஏற்கத்தக்கதல்ல என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள்

டிஜிட்டல் இந்தியா திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டதன் மூலம் மக்கள் அதிகாரம் பெற்றுள்ளார்கள் என்பதும் லஞ்ச ஊழலை அது குறைத்து ஏழைகளுக்கான சேவை உடனடியாக கிடைப்பதற்கு வழிசெய்துள்ளது என்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியிருக்கிறார் நான்கு ஆண்டுகளுக்கு முன் இதே நாளில் அறிமுகம் செய்யப்பட்ட டிஜிட்டல் இந்தியா திட்டம் தொழில்நுட்ப உதவியை மக்கள் பெறுவதற்கு ஏதுவாக்கியுள்ளது என்ற தனது டுவிட்டரில் பதிவு செய்துள்ளார் டிஜிட்டல் இந்தியா என்பது மக்களின் இயக்கம் என்றும் அவர்களால் வலுப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் மக்கள் இதுபற்றி மேலும் அறிந்துகொள்ள உதவுகிறது என்றும் பிரதமர் கூறியிருக்கிறார் டிஜிட்டல் இந்தியா வெற்றிபெற உளழத்த அனைவருக்கும் பிரதமர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார்

நிறுவப்பட்ட நாள்முதல் இந்த நிலையமும் அதில் உள்ள மண்டல செய்திப்பிரிவும் சமுதாய முன்னேற்றத்திற்காக முழு அர்ப்பணிப்போடு பணியாற்றி வருகின்றன இசைமேதை டாக்டர் பூபன் ஹசாரிகா உள்ளிட்ட பல பிரபலமாள கலைஞர்கள் இந்த வானொலி நிலையத்தில் பல நிகழ்ச்சிகளை நடத்தியுள்ளார்கள் நிறுவன தினத்தையொட்டி இன்று மாலை குவஹாத்தி வானொலி நிலையத்தில் கலை நிகழ்ச்சிகள் நடக்கவுள்ளன தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஆறு உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலின் வேட்பு மனு தாக்கல் இன்று தொடங்குகிறது வரும் எட்டாம் தேதிவரை வேட்டுமனுக்களை சமர்ப்பிக்கலாம் என்று தேர்தல் அதிகாரி அறிவித்துள்ளார்

சரக்கு மற்றும் சேவை வரி அமல்படுத்தப்பட்டதன் இரண்டாம் ஆண்டு நிறைவு விழா இன்று கொண்டாடப்படுகிறது

இதனை முன்னிட்டு புதுதில்லியில் இன்று மத்திய நிதி மற்றும் கம்பெனி விவகாரங்கள்துறை இணையமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் தலைமையில் நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது சரக்கு மற்றம் சேவை வரி கணக்குகளை தாக்கல் செய்வதற்கான புதிய நடைமுறை இன்று முதல் சோதனை அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் என்றும் அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் அது கட்டாயமாக்கப்படும் என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது சிறிய அளவிலான வரி செலுத்துவோருக்கு ஸஹாஜ் சுகம் ஆகிய அடிப்படைகள் அறிவிக்கப்பட்டுள்ளது

நுகர்வோருக்கு பயனளிக்கும் வகையில் இந்த ஜி எஸ் டி வரி முறை அமைய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி ஏற்கனவே வலியுறுத்தியிருந்தார் பீகார் மாநிலத்தில் மூளைக்காய்ச்சல் பாதிக்கப்பட்டுள்ள குழந்தைகளுக்கு மதிய உணவு திட்டம் போல மாலை நேரத்திலும் உணவு வழங்கும் திட்டத்தை மத்திய அரசு அமவாக்கும் என்று மத்திய சுகாதார மற்றும் குடும்பநலத்துறை இணையமைச்சர் திரு அஸ்வனி குமார் சௌபே தெரிவித்துள்ளார் பாட்ளாவில் மருத்து நிபுணர்களுடன் மூளைக்காய்ச்சல் நோய் பாதிப்பு பற்றி விவாதித்தபின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் போதிய அளவிற்கு கத்து உப்பு பாக்கெட்டுகளையும் குளுக்கோசும் வழங்குமாறு உத்தரவிட்டிருப்பதாக அவர் கூறினார் போதிய போஷாக்கின்மையாலும் அதிக ரத்த சர்க்கரையாலும் பீடிக்கப்பட்டுள்ள குழந்தைகளே மூளைக்காய்ச்சல் நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்று மருத்துவர்கள் தெரிவித்தார்கள்

அசாம் மாநிலத்திலும் மூளைக்காய்ச்சல் நோய் குறித்து கண்காணிப்பதற்காக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகக் குழு ஒன்று குவஹாத்தி சென்றுள்ளது அங்கு மாநில அரசு அதிகாரிகளுடன் இந்த குழுவினர் ஆலோசனை நடத்தினார்கள்

உத்த்ரபிரதேசத்திலும் இதேபோன்ற விழிப்புணர்வு முகாம் இன்று தொடங்குகிறது முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் இதனை தொடங்கி வைக்கிறார் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பல்டால் பஹல்காம் மார்க்கங்களில் அமர்நாத் யாத்திரை இன்று புறப்பட்டது

மலைப்பாதையில் யாத்ரீகர்கள் செல்வதால் பருவநிலையை கருத்தில்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும்அவர் கூறினார் அமர்நாத் கோவில் குழுவின் தலைவரும் மாநில ஆளுநருமான திரு சத்தியபால் மாலிக் குகைக்கோவிலில் இன்று நடைபெறும் பாரம்பரிய பூஜையில் பங்கேற்கிறார்

மேலும் இந்த மண்டலத்தில் புதுதில்லி சண்டிகர் புதுதில்லி மற்றும் புதுதில்லி லக்னோ புதுதில்லி வழித்தடங்களில் இரண்டு புதிய தேஜாஸ் விரைவு ரயில்களும் அறிமுகம் செய்யப்படுகின்றன மேலும் டேராடூன் புதுதில்லி இடையேயான நந்தாதேவி விரைவு ரயில் கோட்டா வரையிலும் அலிகர் மொராதாபாத் பயணிகள் ரயில் கஜ்ராவா வரையிலும் நீட்டிக்கப்படுவதாக வடக்கு ரயில்வே கூறியுள்ளது

இந்த மண்டலத்தில் மேலும் ரயில்களின் இயக்க எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் வடக்கு ரயில்வே கூறியுள்ளது மின்னனு பணப்பரிவர்த்தனை நடைமுறைகளான ஆர்டிஜிஎஸ் மற்றும் நெஃப்ட் முறைகளுக்கான கட்டண ரத்து இன்று முதல் அமலுக்கு வருகிறது மின்னனு பணப்பரிவர்த்தனையை ஊக்குவிக்கும் நோக்கில் இதற்கான கட்டணங்களை ரத்து செய்து அதன் பயன்களை வாடிக்கையாளர்களுக்கு வழங்குமாறு அனைத்து வங்கிகளையும் ரிசர்வ் வங்கி கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது ஆர்டிஜிஎஸ் மூவம் அதிக மதிப்பிலான தொகையையும் நெஃப்ட் மூவம் இரண்டு வட்சம் ரூபாய் வரையிலான தொகையையும் மின்னனு முறையில் பரிவர்த்தனை செய்ய முடியும் மகாராஷ்ட்ராவில் தொடர்ந்து பெய்யும் அடைமழை காரணமாக மும்பை புனே மார்க்கத்தில் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது தண்டவாளத்தில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் மும்பை பல்கர் மாவட்டம் இடையே சரக்கு ரயில் தடம் புரண்டதையடுத்து ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன இதன்காரணமாக மும்பையிலிருந்து புனே செல்லும் பல ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன மும்பை புனே ரயில்கள் நிதானமாக இயக்கப்படுகின்றன புனே வழியாக செல்லவேண்டிய மும்பை ரயில்கள் வேறு மார்க்கத்தில் திருப்பி விடப்பட்டுள்ளன மும்பை நகரில் மழை கொட்டியபோதிலும் உள்ளூர் ரயில் சேவைகள் பாதிக்கப்படவில்லை உலகக் கோப்பை கிரிக்கெட் போட்டியின் இன்றைய ஆட்டத்தில் இலங்கை அணி வெஸ்ட்இண்டீஸை எதிர்கொள்கிறது